தமிழகத்தில் அரசுமற்றும் அரசுநிநியுதவிபெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் மேமாதம்

வயதுக்குமேற்பட்டோருக்குதடுப்பூசிசெலுத்தப்படவுள்ளதால் அதற்கானபெயர்

ராஜீவ்ரஞ்சன் காவல்துறைதலைமை இயக்குநர் திரு ஜே கேதிரிபாதி க்காதாரத்துறைமுதன்மைச் செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டஅதிகாரிகளுடன் ஆளுநர் மாளிகையில் ஆலோசனைநடத்தினார்

மீதுபொதுமக்களிடையேஅவநம்பிக்கைஏற்படும் அரசுமருத்துவமனைகள் வகையில் வதந்திபரப்பினால் கடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுகாஞ்சிபுரம் மாவட்டஆட்சியர் திருமதி மகேஸ்வரிரவிக்குமார் எச்சரித்துள்ளார் மாவட்டதலைமைருத்துவமனையில் நோயாளிகளுக்குவழங்கும் ஆக்ஸிஜன் நிலவரம் மற்றம் படுக்கைவசதிகள் குறித்துநேற்றுநேரில் ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

தடுப்பூசிசெலுத்திக் கொள்ளதொடர்ந்துபதிவு செய்யலாம் என்றும் இதற்காகவலைதளம் மற்றும் செயலிகளின் திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளதுஎன்றும் எனவேஎந்தவித்தொழில்நுட்பக் கோளாறும் இல்லாமல் இந்ததளங்கள் செயல்படஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகவும் அந்தஅமைச்சகம் கூறியுள்ளது ஏராளமானோர் பதிவு செய்ததால் கோ வின் இணையதளம் செயலிழந்துவிட்டதாகசிலஊடகங்களில் வந்தசெய்திதவறானதுஎன்றம் மத்தியதெரிவித்துள்ளது

அடர் பூனாவாவாதெரிவித்துள்ளார் இதனால் மாநிலஅரசுகளின் செலவு கணிசமாககுறையும் என்றம் மேலம் பலருக்குதடுப்பூசிசெலுத்துவதன் மூலம் அவர்களின் உயிரைபாதுகாக்க முடியும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது

ரஷ்ய அதிபர் திருவிளாடிமிர் புட்டி னுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடிதொலைபேசிவழியாக இருதரப்பு உறவுகள் குறித்துபேச்சுக்கள் நடத்தினார்

உள்ளவாக்குஎண்ணிக்கையில் சென்னையில் கலந்துகொள்ளும் வேட்பாளர்கள் மற்றம் முகவர்களுக்கு ஆர் டி பிசி ஆர் பரிசோதனைசெய்துகொள்ளஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகமாவட்டதேர்தல் அதிகாரிதெரிவித்துள்ளார்

இன்றுமாவை மூன்றரைமணிக்குதில்லியில் நடைபெறவுள்ளஆட்டத்தில் மும்பைஅணி ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது